இந்நாளையாட்டி குடியரசுத் தலைவர் கிரு ராம்நாத் கோவிந்த் உள்ளிட்ட தலைவர்கள் பெண்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது

காவிரி டெல்டா பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்ததற்கு நன்றி தெரிவித்து விவசாய சங்கங்கள் சார்பில் திருவாரூரில் நேற்று நடைபெற்ற பொதுக் கூட்டத்தில் முதலமைச்சர் ஏற்புரையாற்றினார்

காவிரி காப்பாள் என்றால் இந்த காவிரியைக் காக்க வேண்டும் என்ற பொருளை நான் கருதகிறேன் இதோடு என்னை விட்டுவிடவில்லை இனி எப்போது பிரச்னை வந்தாலும் நீங்கள்தான் தீர்க்க வேண்டும் என்ற மிகப்பெரிய பொறுப்பை என்னிடம் தந்திரக்கிறார்கள்

படிப்படியாக விவசாயிகள் உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு பொருளாதாரத்தில் பொருளாதாரத்தில் பேப்பாடு அடைவதற்கு என்னுடைய அரசு உங்குளுக்கு அனைத்து வகையிலும் துணை நிற்கும் விவசாயிகளின் முன்னேற்றத்திற்காக மாளிய விலையில் விதை உரம் பூச்சிமருந்து மற்றும் பல்வேறு சலுகைகள் அளிக்கப்படுவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார்

வாழ்க்கையில் பெண்கள் எல்வளவோ சவால்களை சந்திக்க நேரிடுகிறது அத்தனை சவால்களையும் படிக்கற்களாக ஏற்படுத்தி அதன்மேல் படிப்படியாக ஏறுவதன் டுவம் நாம் மிகப்பெரிய சாதனையை படைக்கலாம் இந்த சாதனை நம் குடும்பத்திற்கு மட்டுமல்ல நம் நாட்டிற்கும் பலன் தரும் பாலின சமத்துவ உலகத்தை உருவாக்கும் நோக்கில் ஆண்டுதோறும் மார்ச் எட்டாம் தேதி சர்வதேச மகளிர் தினமாகக் கொண்டாடப்படுகிறது நான் தலைமுறை சமத்துவமானவள் பெண்களின் உரிமைகளை அறிந்து கொள்வோம் என்பதே இந்த ஆண்டு மகளிர் தினத்தின் மையக்கருத்தாகும் இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் பெண்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இந்நாளில் பெண்கள் அனைவருக்கும் தமது நல்வாழ்த்துக்களைத் தெரிவித்துக் கொள்வதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் பெண்கள் தங்களது வாழ்வில் எதிர்வரும் சோதனைகளை உறுதியுடன் எதிர்கொண்டு தடைக் கற்களை படிகற்களாக மாற்றி சாதனைப் படைக்கும் பெண்களாக உயர்ந்து விளங்கிட வேண்டும் என்று கூறியுள்ளார் அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு ஒ பன்னீர்செல்வம் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலச் செயலாளர் திரு இரா முத்தரசன் பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாக உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் குடியரசுத்தலைவர் மாளிகையில் இன்று காலை நடைபெறும் விழாவில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நாரிசக்தி விருதுகளை வழங்க உள்ளார் நாரிசக்தி விருது பெறும் பெண்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் உள்ள தமது இல்லத்தில் இன்று கலந்துரையாட உள்ளார் பிரதமரின் டுவிட்டர் கணக்குகளை இன்று முழுவதும் பெண் சாதனையாளர்கள் கையாள உள்ளனர்

சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் புனித தோமையர் மலையில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் மாநகர காவல் ஆணையர் திரு விஸ்வநாதன் கலந்து கொண்டு பெண் காவல் அதிகாரிகள் மற்றும் பெண் காவலர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் உள்ள மத்திய ரிசர்வ் காவல்படை வளாகத்தில் காவல்துறை துணைத் தலைவர் திருமதி சோனாலி மித்ரா தலைமையில் சர்வதேச மகளிர் தினம் கொண்டாப்பட்டது திருவள்ளூர் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் மகளிர் தின விளையாட்டுப் போட்டிகளை அம்மாவட்ட ஆட்சியர் திருமதி மகேஸ்வரி ரவிக்குமார் தொடங்கி வைத்தார் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் சுற்றுலா பயனிகள் உள்ளிட்ட பெண்கள் பங்கேற்ற மகளிர் தின விழா நடைபெற்றது இதில் படுகர் இன மக்களின் பாரம்பரிய நடனமும் நடைபெற்றது

ஒமன் நாட்டிலிருந்து சென்னை திரும்பிய ஒருவருக்கு நடத்தப்பட்ட முந்தவ பரிசோதனையில் அவருக்கு இந்நோய் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டதையடுத்து அவர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் தனிப்பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார் இந்த வைரஸ் பாதிப்பை எதிர்கொள்ள மாநில சுகாதாரத்துறை முழுவீச்சில் தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் அண்டை நாடு முதலில் மற்றும் கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்காவை உற்று நோக்குங்கள் கொள்கைகளின்படி பொருளாதார ராஜதந்திரம் முக்கிய இடம் பெறுவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார்

விளையாட்டுச்செய்திகள் உலகக்கோப்பை மகளிர் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது இந்தப் போட்டி மெல்போனில் பகல் பன்னிரண்டரை மணிக்குத் தொடங்குகிறது